புதிதாகஉருவாகும்நோய்களைஎதிர்த்துப்போராடவிஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தயாராக இருக்கவேண்டும் என்றுகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபிதேசியத் தலைவர் திரு ஜே பிநட்டா மத்தியஅமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு நிதின் கட்சரிஉள்ளிட்டகட்சியின் முக்கியநிர்வாகிகள் பங்கேற்கின்றனர் முன்னதாகநேற்றுதிரு அமித் ஷா இல்லத்தில் நடைபெற்றகூட்டத்தில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தசோனோவால் மற்றும் அம்மாநிலத்தைச் சேர்ந்தபிஜேபிதலைவர்கள் கலந்துகொண்டனர் இதில் அஸ்ஸாம் மாநிலத்திற்கானபிஜேபிவேட்பாளர்கள் பட்டியல் பரிசீலிக்கப்பட்டதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன தமிழகசட்டப்பேரவைதேர்தலைமுன்னிட்டுஅஇஅதிமுகமற்றும் திமுகதலைமையிலானகூட்டணியில் தொகுதிப்பங்கீட்டை இறுதிசெய்வதுதொடர்பாகதொடர்ந்துபேச்சுக்கள் நடைபெற்றுவருகின்றன

அஇஅதிமுக தேமுதிக இடையேயும் பேச்சுக்கள் நடைபெற்றன

தமிழகத்தைகவனமாககட்டமைப்பதற்கானதிட்டஅறிக்கையாகஅதுஅமைந்திருக்கும் என்றம் அவர் தெரிவித்துள்ளார் திமுக மதிமுக இடையிலானதொகுதிப் பங்கீடுகுறித்தமுழுமையானதகவல் நாளைமறுநாள் தெரியவரும் என்றுமதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோதெரிவித்துள்ளார் தொகுதிப் பங்கீடுதொடர்பாகதிமுகவுடன் தொடர்ந்துபேச்சுக்கள் நடைபெற்றுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ் மாநிலகாங்கிரஸ் கட்சிக்குசைக்கிள் சின்னம் கிடைக்கும் என்றுஅக்கட்சியின் தலைவர் திரு ஜி கேவாசன் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் அஇஅதிமுகவுடன் தொகுதிப் பங்கீடுகுறித்துநேற்றுதமாகாநிர்வாகிகள் பேச்சுக்கள் நடத்தினர் இதன் செய்தியாளர்களிடம் பேசியதிரு ஜி பின்னர் கேவாசன் கூட்டணிப் பேச்சுவார்த்தைகள் சுமுகமாகநடைபெற்றுவருவதாககூறினார் கள்ளக்குறிச்சிமாவட்டத்திற்குஉட்பட்டநான்குசட்டமன்றதொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவித் தேர்தல் அலுவலர்களுக்குவாக்குப்பதிவு எந்திரம் கட்டுப்பாட்டுஎந்திரம் மற்றும் வாக்குப்பதிவு உறுதிசெய்யும் எந்திரம் ஆகியவற்றைகையாள்வதுகுறித்துநேற்றுபயிற்சிஅளிக்கப்பட்டது நாகப்பட்டிணம் மாவட்டத்தில் கடந்ததேர்தலில் சதவீதத்திற்கும் குறைவாகவாக்குப்பதிவு நடைபெற்றவாக்குச்சாவடிகளைகண்டறிந்துஅப்பகுதிவாக்காளரிடம் தேர்தல் விழிப்புணர்வைஏற்படுத்தபல்வேறுநிகழ்ச்சிநடத்தப்படவுள்ளதாகமாவட்டஆட்சியர் திரு பிரவீண் நாயர் கூறியுள்ளார்

கிண்டிஆளுநர் மாளுகையில் நடைபெற்றகுலோபல் பயோ இந்தியாமாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசியஅவர் சமீபகாலமாகபலதொழில் பிரிவுகளில் உயிரிதொழில்நுட்பம் முக்கியப் பிரிவாகஉருவெடுத்துள்ளதுஎன்றார்

நாளைபெறும் தொடக்கநிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் இந்தநிகழ்ச்சியைஒட்டிநடைபெறவுள்ளவிமானசாகசகாட்சியில் இந்தியாவின் சூரியகிரண் மற்றும் சாரங் விமானங்கள் பங்கேற்கின்றன இந்தியாவிலேயேதயாரிக்கப்பட்ட இலகுரகதேஜஸ் விமானமும் இந்தஅணிவகுப்பில் பங்கேற்கிறது

வெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசுமுறைபயணமாகடாக்காசென்றடைந்தார்

துபாயிலிருந்துசென்னைவந்ததிருச்சியைசேர்ந்தபயணிஒருவரிடமிருந்து மூன்றரைகிலோ தங்கம் உள்ளிட்டபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன

நரேந்திரமோடிவிளையாட்டரங்கில் காலைஒன்பதுமுப்பதுமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது

பல்வேறுபோட்டிகளில் சிறப்பாகசெயல்பட்டதால் டோக்கியோஜலிம்பிக் போட்டிக்குஏற்கனவேமேரிகோம் தகுதிபெற்றவர் என்பதகுறிப்பிடத்தக்கது

ஸ்விஸ் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிவிசிந்துதுருக்கிவீராங்கனையைவென்றார் காஷ்யப் பிரணாய் சாய்னாநேவால் ஆகியோர் முதல் சுற்றிலேயேதோல்விஅடைந்தனர்